குடியரகத் துணைத் தலைவர் பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் திரு வாஜ்பாய் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளனர் முன்னாள் பிரதமர் மறைவையொட்டி மத்திய அமைச்சரவை இன்று மாலை கூடுகிறது

கேரளாவில் மழழ வெள்ள நிலமை மோசமடைந்துள்ளது

அதிகரித்துள்ளது

முன்னாள் பிரதமர் மறைவையொட்டி மத்திய அமைச்சரவை இன்று மாலை கூடுகிறது

குவாலியரில் பள்ளி மற்றும் கல்லூரி படிப்பை முடித்த அவர் உத்திரபிரதேசத்தின் கான்பூரில் முதுகலை பட்டம் பெற்றார் சமூக சலாச்சார நிகழ்ச்சிகளில் ஆர்வமுடன் பங்கேற்றர்

ஜவஹா்வால் நேருவுக்குப் பிறகு மூன்று முறை பிரதமா் பதவியை வகித்த பெருமையை வாஜ்பாய் பெற்றா்

வாஜ்பாய் பிரதம் பதவியை வகித்த காலத்தில் போன்ரான் அனுகுண்டு சோதனை பொருளாதார சீர்திருத்த நடவடிக்கைகள் பெரிய அளவிலான கட்டமைப்புத் திட்டங்களை நிறைவேற்றி சாதனை படைத்தாா் கஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரையிலான தங்க நாற்கர சாலைத் திட்டத்தை செயல்படுத்தியதன் மூவம் தேசிய நெடுஞ்சாலை போக்குவரத்தில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தினாா் இலக்கியத்துறையிலும் ஆர்வம் கொண்ட அடல் பிகாரி வாஜ்பாயின் படைப்புகள் பெரும் வரவேற்பை பெற்றன இசை மற்றும் நடனத்திலும் ஆர்வம் கொண்டவராக வாஜ்பாய் திகழ்ந்தார்

இருப்பினும் இந்த நட்புணா்வை புரிந்து கொள்ளாத பாகிஸ்தான் காா்கில் போருக்கு காரணமாக அமைந்தது இதளை வெற்றிகரமாக கையாண்ட வாஜ்பாய் அப்போரில் இந்திய ராணுவத்தின் வெற்றிக்கு வழிவகுத்தார் அரசியல் வேறபாடுகளுக்கு அப்பாற்பட்டு அனைவருடனும் நட்புணர்வை பாராட்டும் வாஜ்பாய் சிறந்த ராஜ தந்திரியாகவும் திகழ்ந்தார் வாஜ்பாய் மறைந்தாலும் அவரது புகழும் அவர் படைத்த சாதனைகளும் வரலாற்றில் என்றென்றும் நிலைத்து நிற்கும் முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் மறைவுக்கு குடியரசுத் தலைவர் குடியரசுத் துணைத் தலைவர் பிரதமர் உள்ளிட்ட பல தலைவர்களும் தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளனர் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத்கோவிந்த் விடுத்துள்ள இரங்கல் செய்தியில் ஒரு உண்மையாள தேசியவாதியாகவும் தலைம் பண்பு மிக்கவராகும் அரசியல் முதிற்சியுடன் எதிர்காலத்தை திட்டமிடுபவராகவும் சமத்துவதை கடைப்பிடிப்பவராகும் விளங்கியவர் என்று கூறியுள்ளார் அவரின் மறைவு நாம் ஒவ்வொருக்கும் ஏற்பட்ட இழப்பு என்றும் குடியரசுத் தலைவர் தெரிவித்துள்ளார் குடியரகத் துணை தலைவர் திரு வெங்கையாநாயுடு விடுத்துள்ள இரங்கல் செய்தியில் அடல் பிகாரி வாஜ்பாய் அனைவரின் அன்பையும் நட்பையும் பெற்ற பிரதமராக திகழ்ந்தார் என்றும் பல்வேறு பன்முக திறமை கொண்ட மதிப்பு மிக்க ரத்தினத்தை இந்தியா இழந்துவிட்டது என்றும் கூறியுள்ளார் திறந்த புத்தகமாகவும் வழிகாட்டியாகவும் இளைய அரசியல்வாதிகளுக்கு அடல் விளங்கினார் என்றும் அவர் கூறியுள்ளார் பிரதமர் திரு நரேந்திரமோடி விடுத்துள்ள செய்தியில் பேரன்பு மிக்க ஒரு மாபெரும் தலைவரை இந்தியா இழந்துவிட்டது என்று கூறியுள்ளார்

எதிர்கால அரசியலை திட்டமிடுவதில் வல்லவராகும் இந்திய மக்களின் ஒவ்வொருவரின் இதயத்தையும் தொட்டவர் என்றும் கூறியுள்ளார் அடல் பிகாரி வாஜ்பாய் மறைவு தனிப்பட்ட முறையில் தமக்கும் பிஜேபியினருக்கும் ஈடுசெய்யமுடியாத இழப்பு என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார் இந்தியா தமது சிறந்த தலைமகனை இழந்துவிட்டது என்றும் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி தெரிவித்குள்ளார் வாஜ்பாயின் மறைவுச் செய்தி அறிந்து மிகுந்த துயருற்றதாக முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன்சிங் தமது இரங்கல் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் தலைசிறந்த பேச்சாளராகவும் அனைவரையும் கவர்ந்திழுக்கும் கவிஞராகவும் சிறப்புமிக்க நிர்வாகியாகவும் தலை சிறந்த நாடாளுமன்ற வாதியாகவும் திகழ்ந்த வாஜ்பாய் நவீன இந்தியாவின் மாபெரும் தலைவர்களில் ஒருவராக விளங்கியவர் என்றும் டாக்டர் மன்மோகன்சிங் கூறியுள்ளார் தலைசிறந்த நிர்வாகியான அடல் பிகாரி வாஜ்பாய் சிறந்த பேச்சாளராகவும் சிறந்த கவிஞராகவும் திகழ்ந்ததுடன் அரசியல் வாதிகளுக்கு ஒரு முன் மாதிரியாக திகழ்ந்தார் என்று தமிழக ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் புகழாரம் குட்டினார்

கேரளாவில் மழை வெள்ள நிலமை மேலும் மோசமடைந்துள்ளது வட மாவட்டங்களில் நிலச்சரிவினால் பெரிய அளவில் பாதிப்புகளும் உயிரிழப்புகளும் ஏற்பட்டுள்ளன மத்திய கேரளாவில் பல மாவட்டங்களில் வெள்ளநீர் சூழ்ந்து ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது

ஆயிரக்கணக்கான மக்கள் நிவாரண முகாம்களுக்கு கொண்டு செல்லப்பட்டனர் இதனிடையே வரும் சனிக்கிழமை வரை மாநிலத்தில் பலத்த மழையும் சூறைக்காற்றும் வீசும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது பிரதம் திரு நரேந்திரமோடி கேரளாவின் மழை பாதிப்பு குறித்து மாநில முதலமைச்சர் திரு பிரனாய் விஜயளிடம் கேட்டறிந்தார் தொலைபேசி மூலம் விவரங்களை கேட்டறிந்த பிரதம் மீட்பு பணிகளை விரைவுபடுத்துமாறு பாதுகாப்பு அமைச்சகத்துக்கு அறிவுறுத்தினார் பிரதமரின் உத்தரவை அடுத்து அமைச்சரவை செயலாளர் தலைமயில் கேரளத்திற்கு மீட்பு மற்றம் நிவாரண உதவிகள் வழங்குவது குறித்து உயர்மட்ட ஆய்வு கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது ரானுவம் விமானப்படை கடற்படை கடலோர பாதுகாப்பு படை தேசிய பேரிடர் மீட்புப்படை ஆகியவற்றிலிருந்து கூடுதவான மீட்புக்குழுவினரை அனுப்பிவைக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் மீட்பு படகுகளும் ஹெலிகாப்டர்களும் மீட்பு பணிகளில் அதிக அளவில் ஈடுபடுத்தப்படவேண்டும் என்றும் உணவு பொட்டலங்கள் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் உடனடியாக கிடைக்க நடவடிக்கை எடுக்குமாறும் மத்திய அரசு அனைத்து படையினருக்கும் உத்தரவிட்டுள்ளது கர்நாடகவில் கடந்த சில நாட்களாக பெய்துவரும் கனமழையால் கடலோர மற்றும் தென் மாவட்டங்களில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது தக்ஷின கன்னடா உடுப்பி சிக்மங்களுர் குடகு மற்றும் ஹசன் ஷிமோகா மாவட்டங்களின் சில பகுதிகள் கனமழையால் மோசுமாக பாதிக்கப்பட்டுள்ளன அனைத்து ஆறுகள் மற்றும் கால்வாய்கள் நிரம்பி ஒடுகின்றன

ஆறுகளின் கரையோர பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அதிகாரிகள் பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளனர்

ஒடிசா மாநிலத்திலும் களமழழ காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது இந்த மாநிலத்தின் தெற்கு மற்றும் மேற்கு பகுதிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன இந்த மாநிலத்தில் வரும் சனிக்கிழமை வரை மழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஷெட்யூல்ட் வகுப்பினர் மற்றும் பழங்குடியினருக்கு கிரிமிலேயர் அடிப்படையில் பதவி உயர்வு பயன்களை மறுக்கப்பட முடியாது என்று மத்திய அரசு இன்று உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது தலைமை நீதிபதி திரு தீபக் மிஸ்ரா தலைமையில் அமைக்கப்பட்ட ஐந்து நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசள அமர்வு முன்பு இன்று ஆஜரான மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் திரு கே கே வேணகோபால் கிரிமிலேயர் என்ற செல்வந்தர் பிரிவு அடிப்படையில் எஸ்சி எஸ்டியினருக்கான இடதுக்கீடு முடிவு செய்யப்படவேண்டும் என்று இதுவரை எந்த ஒரு தீர்ப்பும் உச்சநீதிமன்றத்தில் வழங்கப்படவில்லை என்றும் சுட்டிக்காட்டினார்